நரேந்திரமோடி கோரியதாக கூறப்படும் பிரச்சனை காரணமாக நேரிட்ட அமளியில் மாநிலங்களவை இன்று பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவை இன்று கூடியதும் இப்பிரச்சனையை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் எழுப்பி கோஷமிட்டனர் இதனிடையே மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அத்தகைய கோரிக்கையை பிரதமர் திரு

இந்திய பாகிஸ்தான் பிரச்சனைகளுக்கு இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மூலமே தீர்வுகாணப்படும் என்ற நிலைப்பாட்டில் இந்தியா உறுதியாக இருப்பதாகவும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார்

வெங்கையாநாயுடு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் நிலவிய கூச்சல் குழப்பங்களையடுத்து அவைத்தலைவர் அவையை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைத்தார் மீண்டும் அவை கூடியதும் இப்பிரச்சனையில் பிரதமர் நேரடியாக அவைக்கு வந்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டன அப்போது குறுக்கிட்ட பிஜேபியின் திரு

அப்போது குறுக்கிட்டு பேசிய அவை துணை தலைவர் திரு ஹரிவன்ச் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்களது இருக்கையில் அமர்ந்து கேள்வி நேரத்தை தொடர ஒத்துழைக்க கேட்டுக்கொண்டார்

மக்களவையில் இன்று கேள்வி ஒன்றிற்கு பதில் அளித்த அவர் இடஒதுக்கீடு தொடா்பான உச்சநீதிமன்ற தீாப்பில் மக்கள்தொகை விகித ஒதுக்கீடு குறித்து எதுவும் கூறப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார்

நிலுவைத்தொகை விரைவில் வழங்குவதற்கு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தேசிய ஒலிபரப்பு தினம் தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

காமராஜ் குடும்ப அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் உணவு பொருட்கள் வழங்கப்படும் என மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு

காவிரி காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்துவருவதால் கபிணி கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்பட்டுள்ள தண்ணீர் மேட்டூர் அணையை இன்று வந்தடைந்தது

பிரபாகர் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்

திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

பாண்டியராஜன் புதிய கல்விக்கொள்கை குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி

பழனிசாமி விரைவில் நல்ல முடிவு மேற்கொள்வார் என்று தமிழ்வளாச்சி தொல்லியல்துறை அமைச்சர் திரு

திருவள்ளுர் மாவட்டம் ஆவடி கோவில் பதாகையில் குளம் துார் வாரும் பணிகளை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் கல்வி கொள்கை குறித்த வரையறுக்கப்பட்ட முடிவுகள் மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்றார்

நாகை ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி காவிரி படுகை பாதுகாப்பு கூட்டு இயக்கம் சார்பில் நாகையில் மாபெரும் பேரணி இன்று நடைபெற்றது இதில் திமுக மார்க்சிஸ்ட் இந்தியகம்யூனிஸ்ட் பாமக நாம் தமிழர் உள்ளிட்ட அரசியல் கட்சியினரும் விவசாய சங்கத்தினரும் பூவைத்தேடி காமேஸ்வரம் விழுந்தமாவடி புதுப்பள்ளி வேட்டைக்காரன் இருப்பு பகுதிகளை சேர்ந்த ஏராளமான கிராமமக்களும் பங்கேற்றனர்